அரியலூர் மாவட்டத்தில் விவசாய பிரதிநிதிகளுடன் சற்றுமுன் உரையாற்றிய அவர் மாநிலத்தில் குறுகிய காலத்தில் அதிகளவு வேளாண் திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

மேலும் மாவட்டத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன பிரதிநிதிகள் மகளிர் சுயஉதவிக் குழுவினருடன் முதலமைச்சர் கலந்தரையாடினார்

மேலும் மாவட்டத்தின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் கோவிட் நோய் தடுப்பு பணிகள் குறித்தும் உயர் அலுவலர்களுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார்

இதன்மூலம் நோய் பாதிப்புகள் ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார்

மதுரை மாவட்டம் சோழவந்தான் பாலகிருஷ்ணாபுரத்தில் மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இன்று திறந்துவைத்து பார்வையிட்டார்

நிகழ்ச்சியில் பேசிய திரு கே சி வீரமணி தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவ மனைகளுக்கு நிகராக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார்

ம் ம் ம் ம் ம சரோஜா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மாநில சமூகநலன் சத்துணவுத்திட்டத்துறை டாக்டர் வெ சரோஜா இன்று ஆய்வு செய்தார்

இந்திய பங்களாதேஷ் காணொலி உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் பங்களாதேஷ் நட்பறவுக்கு தாம் எப்போதும் முக்கியத்துவம் அளித்துவருவதாக குறிப்பிட்டார்

தடுப்பூசி உற்பத்தியிலும் பங்களாதேஷுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை எடுத்துரைத்த பிரதமர் அந்நாட்டின் தேவைகளை நம்நாடு கருத்தில் கொள்ளும் என்றார்

தேசிய மாணாக்கர் ஸ்டார்ட் அப் காணொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் படைப்புத் திறனை மேம்படுத்தி அவற்றிற்கு உத்வேகம் அளிப்பது நரேந்திரமோடி அரசின் சிறப்பம்சம் என்று பெருமிதம் தெரிவித்தார் புதுமையான கண்டுபிடிப்புகள் இல்லாமல் வளர்ச்சி சாத்தியமில்லை என்றார் இதன்காரணமாகவே அடல் ஆய்வகங்கள் பள்ளிகளில் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதன்மூலம் மாணாக்கரின் படைப்புத்திறன் தூண்டிவிடப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

ஏனைய கடலோர மாவட்டங்கள் தென்தமிழக மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் கூறியுள்ளது